எடப்பாடி

பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

எடப்பாடி

சென்னை தரமணியில் தனியார் நிறுவன கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இந்தியாவின் தலைசிறந்த தகவல்தொழில்நுட்ப மாநகரமாக சென்னை உருவெடுத்திருப்பதாக மகிழ்ச்சி தெரிவித்தார்

முதலமைச்சர் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கு பச்சையாறு நீர்த்தேக்கத்திலிருந்து பிசான பருவ சாகுபடிக்காக வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி

விவசாயிகள் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீர்மேலாண்மையை மேற்கொண்டு உயர் மகசூல் பெறுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார்

கொரோனா வைரசை பொறுத்தவரை மக்கள் பீதியடையத் தேவையில்லை என்றும் மக்கள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

காமராஜ் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் திட்டங்கள் உள்ளிட்ட மக்கள் விரும்பாத எந்த திட்டமும் தமிழகத்தில் செயல்பட அனுமதிக்கப்பட மாட்டாது என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி உடனான கூட்டணி குறித்து அஇஅதிமுக தலைமை முடிவு செய்யும் என்றார் மாநில அரசின் திட்டங்கள் மக்களிடையே சென்றடைவதால் மக்கள் தங்கள் கட்சிக்கு ஆதரவு தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக வலங்கைமான் ஒன்றியத்திற்குட்பட்ட கொட்டையூர் அரவூர் பயித்தஞ்சேரி மாணிக்கமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ளாட்சி தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார்

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகளை பாலியல் இன்று கொடியசைத்து துவக்கிவைத்து பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பாரதி கனவை நிறைவேற்றும் வகையில் பெண்கள் முன்னேற்றம் காண்பதின் கண்ட அவசியத்தை எடுத்துரைத்தார் மகளிர் சிறந்த கல்வியோடு பிறருக்கு அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக கங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார்

நடராஜன் ஏழை மாணாக்கர் கல்வியில் மேம்பாடு அடைய வேண்டும் என்ற நோக்கில் இலவச மடிகணிணி வழங்கப்பட்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி

இந்நிகழ்ச்சியில் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திருமதி

வளர்மதி மடிகணிணிகளை பயன்படுத்தி மாணாக்கர் அறிவாற்றலை வளர்த்துக்கொண்டு மாநிலத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

உதயகுமார் இன்று கொடியசைத்து துவக்கிவைத்தார் கண்காணிப்பாளர் திரு

ராஜேந்திர பாலாஜி இன்று அடிக்கல் நாட்டினார்

கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்களிடமிருந்து அந்நிலங்கள் கையகப்படுத்தப்படும் என்றார் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

துரைமுருகன் நாமக்கல் மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுக்கணக்கு குழுவினர் அதன் தலைவர் திரு துரைமுருகன் தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் நாமக்கல்லில் உள்ள கால்நடை மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு பிரிவுகளில் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சைகளை இக்குழுவினர் நேரில் பார்வையிட்டனர் தொடர்ந்து நாமக்கல்லை அடுத்த கொண்டிசெட்டிப்பட்டி ஏரி பூங்கா சாலையில் உள்ள அம்மா உடற்பயிற்சிக்கூடம் ஆகியவற்றையும் இக்குழுவினர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் இக்குழுவில் தமிழ்நாடு பேரவை செயலர் சீனிவாசன் இணைச்செயலர் பத்மகுமார் உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர் அதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இக்குழுவினர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆய்வுக்கூட்டத்திலும் பங்கேற்றனர்

துரைமுருகன் இந்த அரசு கிறை அலுவலர்களிடமிருந்து பெறப்பட்ட அறிக்கை அது தொடர்பான விளக்கங்கள் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்றார் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

மெகராஜ் மாவட்ட வருவாய் அலுவலர் துர்காமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்நாளையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர் ட்விட்டரில் மூன்று தலைவர்களும் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் சுபாஷ் சந்திரபோஸின் வீரத்தையும் நாட்டுப்பந்றையும் எடுத்துரைத்தனா் ஜெய்ஹிந்த் என்ற வீர முழக்கத்தை உருவாக்கிய அவர் விடுதலை போராட்டத்தில் எண்ணற்ற மக்கள் பங்கேற்க காரணமாக இருந்தார் என்று திரு

காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து நின்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் வீரத்தை நாடு எப்பொழுதும் நன்றியுடன் போற்றும் என்று பிரதமர் கூறியுள்ளார்

ஜெயக்குமார் திரு

பாண்டியராஜன் திரு

வரும் ஞாயிற்றுக்கிழமை டெல்லி ராஜ்பத்தில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத்தலைவர் திரு

முன்னதாக ராஜ்பத்தில் இன்று காலை நடைபெற்ற குடியரசு தின ஒத்திகை அணிவகுப்பை ஏராளமான மக்கள் கண்டு ரசித்தனர்

இதில் ஊரக பகுதிகளில் மழைநீர் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவது காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளது மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மற்றும் போதைப்பொருள் தஞ்சை ஆகியவற்றால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கோவிந்தராவ் இன்று தொடங்கி வைத்தார்